பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தானில் அமைக்கப்பட்டுள்ள சமண மதத் தறவி புநீ விஜய் வல்லப் கரிஷ்வர் ஜி மகாராஜின் சிலையை காணொளிக் காட்சி வாயிலாக இன்று திறந்து வைக்கிறார்

பீகார் முதலமைச்சராக திரு நிதீஷ் குமார் ஏழாவது முறையாக இன்று பதவி ஏற்கிறார்

அமித்ஷா கூறியுள்ளார்

புகழ்பெற்ற வங்க மொழி நடிகர் சௌமித்திரா சாட்டர்ஜி மறைவுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு விதிமுறையின் கீழ் வரைவு விதிகளை மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது

நரேந்திர மோடி ராஜஸ்தானில் அமைக்கப்பட்டுள்ள சமண மதத் துறவி ஸ்ரீ விஜய் வல்லப் கரிஷ்வர் ஜி மகாராஜின் சிலையை காணொளிக் காட்சி வாயிலாக இன்று திறந்து வைக்கிறார் ராஜஸ்தானின் பாலி நகரில் ஜெத்புராவில் உள்ள விஜய் வல்லப சாதனா கேந்திராவில் இந்த சிலை நிறுவப்பட்டுள்ளது

சமணத் தறவியாக அர்ப்பணிப்புடன் செயவ்பட்டு பகவான் மகாவீரரின் கொள்கைகளை மக்கள் மத்தியில் பரப்பினார் மக்கள் நலனுக்காகவும் கல்வி மேம்பாட்டுக்காகவும் பாடுபட்ட அவர் இலக்கிய உலகுக்கும் பங்களிப்பை வழங்கியுள்ளார் மேலும் நாட்டின் சுதந்திரப் போராட்டத்திற்கும் தனது தீவிர ஆதரவை வழங்கிய அவர் சுதேசி இயக்கத்திற்கும் முக்கிய பங்களிப்பை வழங்கினார் அவரது முயற்சியால் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் பள்ளிகள் மற்றும் ஆய்வு மையங்கள் செயல்பட்டு வருகின்றன பீகார் முதலமைச்சராக திரு நிதீஷ் குமார் ஏழாவது முறையாக இன்று பதவி ஏற்கிறார் இன்று பிற்பகல் பாட்னாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் திரு பாகு சவுகான் பதவிப் பிரமாணமும் ரகசியக் காப்புப் பிரமாணமும் செய்து வைக்கிறறர் தேசிய ஜனநாயகக் கூட்டணியின் சார்பில் புதிதாகத் தேர்வு செய்யப்பட்ட சட்டப் பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் நேற்று பாட்னாவில் நடைபெற்றது இதில் தேசிய ஜனநாயகக் கூட்டணியின் சட்டப் பேரவைக் குழுத் தலைவராக திரு நிதிஷ் குமார் தேர்வு செய்யப்பட்டார் பிஜேபியின் சட்டப்பேரவைக் குழுத் தலைவராக திரு தர்கிஷோர் பிரசாத்தும் துணைத் தலைவராக திருமதி ரேணு தேவியும் ஒரு மனதாகத் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இந்தக் கூட்டத்தில் சிறப்பு பார்வையாளராக கலந்து கொண்டார் பிஜேபி சுட்டப் பேரவை உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் துணை முதலமைச்சர் யார் என்பது முடிவு செய்யப்படும் என்று அவர் கூறினார்

இந்நிலையில் பிஜேபி மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் சார்பில் எத்தனை பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்பது குறித்து தொடர்ந்து ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கூட்டனியில் இடம்பெற்றுள்ள இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா மற்றம் விகாஷில் இன்சாள் கட்சி ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த தலா ஒருவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது சட்டப்பேரவைத் தலைவர் தேர்தல் மற்றும் பிற விஷயங்கள் குறித்து தொடர்ந்து கூட்டணிக் கட்சிகளிடையே ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது

கமித் சிங்கும் பிள்ளர் தமது ஆதரவை தேசிய ஜனநாயகக் கூட்டணிக்கு வழங்கியுள்ளார்

அமித்ஷா கூறியுள்ளார்

அமித் ஷா தலைமையில் நேற்று மாலை உயர் நிலைக் குழுக் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் தில்லியில் ஆர்டி பிசிஆர் பரிசோதனையை இரு மடங்காக அதிகரிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இந்தக் கூட்டத்தில் மத்திய ககாதாரத் துறை அமைச்சர் டாங்டர் ஹர்ஷ் வர்தன் தில்லி துணை நிலை ஆளுநர் திரு அனில் பைஜால் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்குப் பின்னர் டுவிட்டரில் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் தில்லியில் அதிக பாதிப்பு உள்ள இடங்களில் நடமாடும் பரிசோதனை வாகனங்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகத் தெரிவித்துள்ளார்

இந்தியாவைச் சேர்ந்த மேலும் இரு இடங்கள் ரம்சார் ஈர நில பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பதற்கு மத்திய சுற்றுச் தூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலத்தின் வோனார் ஏரியும் உத்தரப் பிரதேச மாநிலத்தின் கீதம் ஏரியும் ரம்சார் ஈரநில பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அமச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர்சரநிலங்கள் உலகின் இயற்கையான நீர் சுத்திரிப்பு அமைப்புகளாக செயல்படுகின்றன என்று கூறியுள்ளார் பூமியின் சுற்றுச்துழல் தன்மையைப் பாதுகாக்க இவை முக்கியமானவை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்

உயிரியல் பன்முகத்தன்மையப் பாதுகாப்பதும் சிறப்பான பராமரிப்பு நடைமுறைகளை மேற்கொள்வதும் இந்த ரம்சார் ஒப்பந்தத்தின் நோக்கமாகும்

புகழ்பெற்ற வங்கமொழி நடிகர் சௌமித்திரா சாட்டர்ஜி மறைவுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

எனினும் சிகிச்சை பலனின்றி நேற்று அவர் காலமானார்

பத்மபூஷன் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது நாட்டின் திரைப்படத் துறையின் மிக உயரிய விருதான தாதா சாகேப் பால்கே விருது உள்ளிட்ட பல விருதுகளையும் சௌமித்திரா சாட்டர்ஜி பெற்றுள்ளார்

ராம்நாத் கோவிந்த் இந்திய திரைப்படத் துறை மிகப் பெரிய சாதனையாளரை இழந்துவிட்டது என்று கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் சௌமித்திரா சாட்டர்ஜியின் மறைவு உலக சினிமாவுக்கும் மேற்கு வங்கம் மற்றும் இந்திய கலாச்சார வாழ்வியலுக்கும் பேரிழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார் மேற்கு வங்க மக்களின் உணர்வுகள் பண்பாடு மற்றும் கலாக்சாரம் ஆகியவற்றை அவர் தனது நடிப்பு மூலம் வெளிக்கொண்டு வந்ததாகப் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி உள்ளிட்டோரும் சௌமித்திரா சாட்டர்ஜியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் அவரது இறுதிச் சுடங்கு துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்திள் கீழ் பெறப்படும் விண்ணப்பங்களுக்கு விரைந்து பதில் வழங்கப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக்த தலைமைத் தகவல் ஆணையர் திரு யஷ்வர்தன் குமார் சின்ஹா கூறியுள்ளார் புதிதாக இந்தப் பொறுப்பில் நியமிக்கப்பட்டுள்ள அவர் நேற்று பணியாளர் நலன் மற்றும் பொது மக்கள் குறைதீர்ப்புத் அமைச்சர் துறை திரு ஜிதேந்திர சிங்கை சந்தித்தார் அமைச்சருடனான சந்திப்பின் போது தகவல் அறியும் உரிமைச் சுட்டத்தின் கீழ் பெறப்படும் விண்ணப்பங்களுக்குத் தீர்வு காணப்படுவது தொடர்பாக அமைச்சரிடம் அவர் விளக்கினார்

யஷ்வர்தன் குமார் சின்ஹா தெரிவித்தார்

தொழிலாளர்களின் வருங்கால வைப்பு நிதி இஎஸ்ஐசி பணிக்கொடை பேறுகால சலுகை சமூக பாதுகாப்பு உள்ளிட்டவை தொடர்பாக இந்த வரைவு விதியில் இடம்பெற்றுள்ளது

இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டின் உள்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு தாரிக் அரேனியன் அண்மையில் ஆப்கன் படையினருடன் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் பட்டியலை வெளியிட்டார் மியான்மரில் நடைபெற்ற பொது தேர்தலில் திருமதி ஆங் சான்சூகி தலைமையிலான ஆளும் என் எல் டி கட்சி பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்றுள்ளது

அமெரிக்காவில் நடைபெற்ற கேரி சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் அமெரிக்காவின் டெனிஷ் குட்லா பட்டம் வென்றுள்ளார்